பறிமுதல் செய்யும் வகையிலான புதிய சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

முதன்முறையாக மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு உதவும் கல்வி நாட்டிலேயே வழிகாட்டி உதவி மைய சேவை தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டிகள் மலேசியாவின் இப்போ நகரில் நாளை தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நிதிமோசடிகளில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வோரின் சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்யும் வகையிலான புதிய சுட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார்

இந்தப் புதிய மசோதா மூலம் மிகப்பெரிய நிதிமோசடி உள்ளிட்ட பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக எளிதில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நிதியமைச்சர் குறிப்பிட்டார் இதுதவிர வங்கி முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் சுதந்திரமான தணிக்கை மேற்கொள்ள வகைசெய்யும் தேசிய நிதி முறையீட்டு ஆணையம் ஒன்றை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பயங்கரவாதம் மற்றும் அடிப்படை வாதத்திற்கு எதிரான போர் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று இஸ்லாமிய பாரம்பரியம் புரிந்துணர்வு மற்றும் நடுநிலையை மேம்படுத்துதல் என்ற நிகழ்ச்சியில் தவறாக வழிநடத்தம் மனப்பான்மைபயங்கரவாதத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் எந்த மதமும் வன்முறையை போதிக்கவில்லை என்று கூறிய பிரதமர் மனித நன்னெறிகளை மேம்படுத்துவதையே அனைத்து மதங்களும் பின்பற்றுவதாக குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியாவும் ஜோர்டாலும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இளைஞர்களுக்கு வளமான பாதுகாப்பான எதிர்காலத்தை வழங்குவது அவசியம் என்று கூறிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிரான சமய பன்முகத்தன்மையை ஏற்படுத்தி வெற்றிகண்டமைக்கூக இந்தியாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களைத் தேர்வு செய்வதற்கான கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்துள்ளது லோக்பால் தேர்வுக்குழுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளுமாறு அரசு விடுத்த வேண்டுகோளை நிராகரித்து அக்கட்சியின் மக்களவை குழுத்தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் லோ்பால் அமைப்பை உருவாக்குவதில் அரசுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் உடனடியாக அவசரச் சட்டம் கொண்டு வர வேண்டுமென்று அவர் அந்தக் கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் லோக்பால் அமைப்பை உருவாக்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டுமென்று இது தொடர்பான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து மக்களவையில் எதிர்க்கட்சி வரிசையில் பெரிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது

சிபிஐ அதிகாரிகள் மும்பை நகரில் நீரவ் மோடிக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் நேற்று சோதனை நடத்தினர் இதில் மும்பை புறநகர் பகுதியான வடாவாவில் உள்ள ஒரு சிறிய கட்டடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி உத்திரவாதக் கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இதனிடையே நீரவ்மோடி மீதான மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தலைமை தணிக்கையாளராக இருந்த திரு விஷ்ணு பிரதாப் மிஸ்ரா வை சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் ஏற்கனவே மற்றொரு தணிக்கையாளர் திரு எம் கே ஷர்மா கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஐ என் எக்ஸ் மீடியா சுட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு

கார்த்தி சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த நீதிமன்றம் அளித்த ஒருநாள் காவல் முடிந்த நிலையில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவரை நேற்று ஆஜர்படுத்தினர்

இதற்கு திரு

சுனில் ராணா சிபிஐ க்கு அனுமதி அளித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து முதலீடு பெற திரு கார்த்தி சிதம்பரம் தமது செல்வாக்கை பயன்படுத்தி உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் நேற்று முன்தினம் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் கூட்டுறவு நெசவாளர் சங்கங்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு மத்திய அரசு விதித்துள்ள புதிய நிபந்தனைகளை நீக்கும்படி பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் ஏற்கனவே கைத்தறித்தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய நிபந்தனைகள் காரணமாக மேலும் பாதிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியாவிலேயே முதன்முறையாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி சார்ந்த இதர துறைகளின் தகவல்கள் தெளிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்கான கல்வி வழிகாட்டி உதவி மைய சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

இந்த மையம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் அனுமதியின்றியும் சட்டவிரோதமாகவும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்றி அதுபற்றிய அறிக்கையை வரும் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்யுமாறு சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அர்வு அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்துவது இல்லையென கண்டனம் தெரிவித்தது தகவல் தொழில்நுட்பத்துறையின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையிலான மத்திய அரசின் டிஜிடல் இந்தியா திட்டத்தின் கீழ் நில அளவை மையத்தை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்துள்ளார்

எல்லைதாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் கைவிட வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

சனத்குமார் கூறியுள்ளார் மன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக சென்னைக்கு இயக்கப்பட்டு வந்த மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றுமுதல் திருவாரூர் மயிவாடுதுறை வழியாக இயக்கப்படுவதால் பயண தூரம் குறைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் கம் தேதி நடைபெறவுள்ள பெண்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்திக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு ஹரிஹரன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த போட்டியில் மலேசியா தவிர இந்தியா ஆஸ்திரேலியா அர்ஜெண்டினா இங்கிலாந்து அயர்லாந்து ஆகிய நாடுகளின் அணிகள் பங்கேற்கின்றன இந்தப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு சர்தார் சிங் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார்

இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் தமிழ்நாடு ஜுளியர் மற்றும் தமிழ்நாடு போலீஸ் அணிகள் பங்கேற்கின்றன மற்றொரு போட்டியில் தெற்கு ரயில்வே மற்றும் ஏஜி அலுவலக அணிகள் மோதுகின்றன

காமன்வெல்த்த விளையாட்டுகளில்தங்கப்பதக்கம் வென்ற இவர் ஜப்பானின் யூகி ஐரி யை வென்று இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்